பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டனர் அவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன

ஆசிய கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் நான்கு கற்றில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் இன்று மோதுகின்றன

ஒருவர் விடுவிக்கப்பட்டுவிட்டார்

கடந்த நான்கு ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்க்சி சாதனை அளவை எட்டியுள்ளது என்றும் பரந்த பொருளாதார அடிப்படைகள் வலுவாக உள்ளன என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நாட்டின் நலனை அரசு முன் நிறுத்தியதே இந்த உயர்வுக்கு காரணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று மாலை சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாணயமான ஒழிவு மறைவற்ற ஆளுகையை கொண்டுவந்துள்ளது என்றார் நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த நான்காண்டுகளுக்குள் ஐந்து வட்சும் கோடி டாலராக உயர்த்துவதே அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார் உற்பத்தி மற்றும் வேளாண் துறைகளில் சாதனை படைப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் என்றார் அவர் சர்வதேச பொருளாதார நிதியம் ஐ எம் எஃப் மதிப்பீட்டின்படி

செர்பியா மால்டா ருமேனியா ஆகிய நாடுகளில் ஏழு நாள் அரசு முறைப்பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு இன்று புதுதில்லி வந்துசேர்ந்தார் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் உறவை மேலும் நெருக்கமாக்குவதற்கு இந்த பயணம் பயன்படும்

செர்பியா நாடாளுமன்றத்தில் திரு வெங்கையா நாயுடு ஆற்றிய உரை உறுப்பினர்களின் அமோக ஆதரவை பெற்றது இந்தியாவுடள் பொருளாதார கலாச்சார அரசியல் உறவுகளை மேலும் இறுக்கமாக்கிக்கொள்ள இந்த மூன்று நாடுகளின் தலைவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து தணிக்கை மேற்கொள்ளுமாறு சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மும்பையிலிருந்து

இது தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஒரே நபருக்கு வெவ்வேறு அதிகாரிகளால் ஒன்றிற்கும் மேற்பட்ட ஒட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படுவதை கண்டுபிடிக்க மத்திய அரசு இதுதொடர்பான விவரங்களை தொகுத்து வருகிறது என்று சாலைப்போக்குவரத்து அமைச்சா் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளாா்

ஒட்டுநர் அல்லாத கார்களை இயக்குவது என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் கூறிய அமைச்சர் சோதனையே செய்யாமல் ஒட்டுநர் உரிமம் வழங்கும் முறையை தடுக்க அரசே பன்முனை ஒட்டுநர் பயிற்சி நிலையங்களை அமைத்து வருகிறது என்றார்

இதில் பிரதான குற்றவாளியான பிரஜேஷ் தாக்கூருடன் இந்த நால்வருக்கும் தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய விடுதிக்கு அந்த உதவி இயக்குனர் பொறுப்பாளராக இருந்தார் இந்த சும்பவத்தில் ஈடுபாடு உடையவராக சந்தேகிக்கப்படும் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் திரு மஞ்சுவர்மாவிடமும் சிபிஐ விசாரணை நடத்தக்கூடும் என்று தெரிகிறது இந்த விடுதியில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் பெரிதும் கவலையளிப்பதாகவும் பீகார் காவல்துறை உடனடியாக விசாரித்து மஞ்சுவர்மா மற்றும் அவரது கணவர் வீட்டில் உள்ள ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது ஐ நா மன்றத்தின் தலைமைச்செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் நான்கு நாள் பயணமாக அடுத்த மாதம் முதல் தேதி இந்தியா வருகிறார்

ஐ நா தலைமைச்செயலர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்திப்பதுடன் வெளியுறவு அமைச்சரை தமது குழுவுடன் சந்தித்து பேசுகிறார் ஐ நா மன்றத்துடன் இந்தியாவின் தொடர்பை மேலும் அதிகரிப்பது சர்வதேச மண்டல பிரச்சினைகள் இந்த பேச்சுக்களில் இடம்பெறுகிறது

இதன்மூலம் ஐ நா தலைமைச் செயலக வட்டாரத்தில் கார்பன் படிவதை குறைத்து மாசு இல்லாத எரிசக்தியை வழங்க முடியும் என்று ஐ நா வுக்கான நிரந்தர பிரதிநிதி திரு சையத் அக்பருதீன் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகள் உதவும்படி ஐ நா தலைமைச்செலயர் திரு அன்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்தபின் நன்கொடை வழங்கும் முதல் நாடு என்ற பெருமையை இதன்மூலம் இந்தியா பெறுகிறது இதற்காக ஐ நா மன்றம் நன்றி தெரிவித்துக்கொண்டிருக்கிறது அவசரநிலை காலத்தில் நடவடிக்கை எடுக்க உதவிடும் ஒருங்கிணைந்த நவீன கட்டுப்பாட்டு அறையை ஏற்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகமும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த திட்டம் முழுமையாக உள்துறை அமைச்சகத்தால் நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கு தேவையாள தொழில்நுட்பத்தை இஸ்ரோ வழங்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பேரிடர் போன்ற சமயங்களில் தேவைப்படும் தகவல்களை இதன்மூலம் பெறமுடியும் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் இந்த கட்டுப்பாட்டு அறை செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகொரியாவும் தென்கொரியாவும் அனு ஆயுதங்களை முடிவுக்கு கொண்டுவருவது என்று அறிவித்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது

இதுபோன்ற சந்திப்புகள் இரண்டு கொரியாக்களுக்கு இடையே பதற்றத்தை தணித்து நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்கும் என்றும் இந்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது வியட்நாம் அதிபர் திரு ட்ரான் டேய் குவாங் ஹனாய் நகரில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் இன்று காலமானதாக வியட்நாம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது

நீண்டகாலமாக கடுமையான நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த செய்தி கூறுகிறது

இந்த அரிய மலர்களை பறித்து தொகுத்து வர்த்தக ரீதியில் விற்பனை செய்வதாக வந்த புகாரையடுத்து இந்த அறிவிப்பை தமிழக அரசு செய்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெளிநாட்டு கற்றுலாப்பயணிகளை கவர்ந்து இழுக்கும் இந்த குறிஞ்சி மலர்கள் அந்நிய செலாவணியை ஈட்டித்தருவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன மந்திரி கிராம சாலைத்திட்டம் கடலூர் மாவட்டத்தில் மிகவும் பிரதம சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தினால் மக்களுக்கு என்னென்ன பயன் கிட்டுகிறது என்பது குறித்து கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய உதவி பொறியாளர் திரு கார்த்தி கூறுகிறார்

அபுதாபியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன